தமிழகத்தில் சட்டமன்ற தொகுதிவாரியாக கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளை கே

மக்கள் தங்கள் வீடுகளில் சிறிய விநாயகர் சிலைகளை வைத்து பலவகையான பழங்கள் பூக்கள் கரும்பு கொழுக்கட்டை மோதகம் அவல் பொரி சுண்டல் உள்ளிட்டவற்றை படைத்து இந்நாளை கொண்டாடி வருகின்றனர் மலைக்கோட்டை அருள்மிகு உச்சிப்பிள்ளையார் திருக்கோவில் கிருச்சி பிள்ளையா்பட்டி அருள்மிகு கக்பக விநாயகர் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் உள்ள முக்குறுணி விநாயகருக்கு வெள்ளிக்கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது

மனித இனம் மட்டுமல்லாமல் அனைத்து உயிரினங்களும் இறைவனிடம் பக்தி செலுத்தலாம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் உள்ள விநாயகர் கோவிலில் யானைகள் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டன

கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக பொது இடங்களில் விநாயகர் சிலை வழிபாடு மற்றும் ஊர்வலத்திற்கு இந்த ஆண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளதையடுத்து மாநிலம் முழுவதும் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியை மேற்கொண்டுள்ளனர்

ராம்நாத் கோவிந்த குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

கோவிட் தொற்றை எதிர்கொள்வதில் மருத்துவம் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களின் தன்னலமற்ற பொது சேவை முப்படையினாின் வீர தீரம் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் மாணாக்கரின் பங்கு இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சார தொன்மை பண்டிகை காலங்களின் முக்கியத்துவம் நீர் மேலாண்மை தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு விசயங்களில் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கரும்பு நாடு முழுவதும் கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை விரைவுபடுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதுதொடர்பாக நடைபெற்ற நிறுவனங்களுக்கு எத்தனால் வினியோகத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டது

நரேந்திரசிங் தோமர் சுயசாா்பு பாரத திட்டத்தின்கீழ் வேளாண்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு லட்சம் கோடிரூபாய் நிதிப்பலன்கள் சிறு குறு விவசாயிகளை முழுமையாக சென்றடைய வேண்டும் என மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக நடைபெற்ற காணொலி ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இத்திட்டத்தின்கீழ் புதிய வேளாண் தொழில் முனைவோர்கள் ஊக்குவிப்பது உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்

பழனிச்சாமி இன்று ஆலோசனை மேற்கொண்டார் சேலம் அஸ்தம்பட்டி ஆய்வு மாளிகையில் இன்று நடைபெற்ற அஇஅதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் மாநிலத்தில் தொகுதி மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டார்

அன்பழகன் தமிழகத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வட்டியில்லா பயிர்க்கடன் வழங்கப்பட்டு வருதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

நியாயவிலைக்கடைகளில் மக்கள் கூட்டத்தை தவிர்க்க பல்வேறு இடங்களில் பகுதிநேர நியாயவிலைக்கடைகள் செயல்படுவதாக கூறிய அவர் தேவைப்படும் இடங்களில் நகரும் நியாயவிலைக்கடைகள் மூலமும் பொதுமக்களுக்கு பொருட்களை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார்

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தையடுத்த கெட்டிசெவியூரில் புதிய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க நிலையத்தை இன்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இது தொடர்பாக அனைத்து துறை ஒருங்கிணைப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் முதலமைச்சர் அறிவிப்பார் என்றார்

கருப்பணன் இன்று அடிக்கல் நாட்டினார் சிறுவலூர் சாலையில் கழிவுநீர் பாதை புதுப்பித்தல் வாரச்சந்தை வளாகத்தில் வணிகக் கடைகள் கட்டுதல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கான கூடுதல் கட்டிடம் உள்ளிட்டவை இதில் அடங்கும்

ரத்னா தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் மானிய விலையில் வேளாண் இயந்திரக்கருவிகள் வழங்கப்பட உள்ளதால் விவசாயிகள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி